இயல்பு வாழ்க்கையில் ஈடுபடுமாறுஅந்தமாநிலபிஜேபிகேட்டுக்கொண்டுள்ளது நான்குசட்டமன்றதொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றுகொண்டிருக்கிறது

அதைஊக்குவிப்பவர்களுக்குஎதிராகவும் உறுதியானநடவடிக்கைகள் தேவைஎனபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் அமெரிக்காவில் இந்தியசமுதாயத்தினர் ஏற்பாடுசெய்திருந்தபிரம்மாண்டகூட்டத்தில் கலந்துகொண்டுபேசிய அவர்

இந்தசட்டப் பிரிவு தீவிரவாதத்தைஊக்குவித்துவந்ததாகஅவர் தெரிவித்தார் இந்தசட்டப்பிரிவு நீக்கப்பட்டதன் மூலம் அங்குவளர்ச்சியும் வளமும் அதிகரிக்கும் என்றுஅவர் குறிப்பிட்டார் பெண்கள் எஸ் சி எஸ் டி பிரிவினர் உள்ளிட்டோருக்குஉரிமைகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தங்களதுநாட்டைமுறையாகநிர்வகிக்கத்தெரியாதசிலஅரசுகள் தீவிரவாதத்தைஊக்குவித்துஅதைஆதரிப்பதாகபிரதமர் குற்றம் சாட்டினார் தீவிரவாதத்திற்குஎதிரானநடவடிக்கைகளுக்குஅமெரிக்கஅதிபர் திருடொனால்டுடிரம்ப்பும் உறுதியுடன் இருப்பதாகஅவர் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமைஎன்பதே இந்தியாவுக்கும் அதன் ஐனநாயகத்திற்கும் தனிச்சிறப்பு என்றுபிரதமர் குறிப்பிட்டார் புதிய இந்தியாஉருவாகிவருவதாககூறியஅவர் சவால்களைகடந்துமுன்னேற்றப்பாதையில் நாடுசெல்வதாகதெரிவித்தார் ஐந்துட்ரில்லியன் பொருளாதார இலக்கைநோக்கி இந்தியாசெல்வதாகஅவர் கூறினார் மோடிநலமாஎன்றுநிகழ்ச்சிக்குபெயரிடப்பட்டிருப்பதைசுட்டிக்காட்டியபிரதமர் எல்லாம் சவுக்கியம் என்றுதமிழ் உட்படபல்வேறுமொழிகளில் தெரிவித்தார்

பயங்கரவாதத்தைவேரறுக்க இருநாடுகளும் இணைந்துசெயல்படுவதாகதிருடிரம்ப் குறிப்பிட்டார் இந்தியா அமெரிக்கா இரு நாடுகளுக்குமேஎல்லைபாதுகாப்பு மிகமுக்கியமானதுஎன்றுகூறியஅவர் இரு நாடுகளும் பாதுகாப்புத் துறையில் உறவுகளைமேலுப்படுத்தவேண்டியதுஅவசியம் என்றார் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலான அரசு இந்தியாவில் மேற்கொள்ளும் பொருளாதாரசீர்திருத்தங்களுக்குஅவர் பாராட்டுதெரிவித்தார் இந்தியாவுக்குஉண்மையானநண்பன் என்றவகையில் அமெரிக்காதுணைநிற்கும் என்றுதிருட்ரம்ப் உறுதியளித்தார்

ஹுஸ்டனில் உள்ளஎன்ஆர்ஜி அரங்கத்தில் நடைபெற்ற இந்தகூட்டத்தில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பங்கேற்றனர் பிரதமர் திருநரேந்திரமோடியும் அமெரிக்கஅதிபர் திருடொனால்டுடிரம்பும் கூட்டத்தில் இணைந்து பங்கேற்றுமக்கள் முன்னிலையில் உரையாற்றியது இதுவேமுதல் முறையாகும் இந்தகூட்டத்தின் நிறைவாக தலைவர்களும் இரு ஒருவரோடுஒருவர் கைகோர்த்துக்கொண்டுமேடையைவலம் வந்தனர் ஹுஸ்டனில் மகாத்மாகாந்திஅருங்காட்சியகஅடிக்கல் நாட்டுவிழாவிலும் பிரதமர் நரேந்திரமோதி பங்கேற்றார் குஜராத்திசமாஜ் சார்பில் ஹுஸ்டனில் அமைக்கப்பட்டுள்ள அரங்கம் ஒன்றையும் பின்னர் ஸ்ரீசித்திவிநாயகர் ஆலயத்தையும் பிரதமர் திறந்துவைத்தார் ஹுஸ்டன் நகரில் நிகழ்ச்சிகளைமுடித்துக்கொண்டு பிரதமர் திருநரேந்திரமோடிதமதுபயணத்தின் அடுத்தக்கட்டமாகநியூயார்க் சென்றடைந்தார் அங்கு ஐ நா பொதுச்சபையில் அவர் உரையாற்றுகிறார் இதுதவிர இந்தியா ஐ நா இருதரப்பு உறவுகள் தொடர்பானநிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஐ நா தலைமையகத்தில் அமைந்துள்ளகாந்திஅமைதி பூங்காவில் காந்திசூரியசக்தி பூங்காவைஅவர் திறந்துவைக்கிறார்

இருதரப்பு உறவுகளில் புதியஉச்சத்தை இந்தசந்திப்பு தந்திருப்பதாகஅமெரிக்க இந்தியஒத்துழைப்பு பேரவையின் செயலாளர் திருமுகேஷ் அகிதெரிவித்துள்ளார்

அவருடன் நாடாளுமன்றஉறுப்பினரும் திருசிதம்பரத்தின் மகனுமானதிருகார்த்திசிதம்பரமும் சென்றிருந்தார்

காங்கிரஸ் கட்சிவலுவாகவும் துணிவோடும் இருக்கும் வரைதாமும் அதேவலுவுடனும் துணிவுடனும் இருப்பதாகஅந்தசெய்தியில் கூறியிருக்கிறார் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் வாழும் மக்கள் தொடர்ந்துபரப்பப்படும் பிரச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு தங்கள் இயல்பானநடவடிக்கைகளில் ஈடுபடவேண்டும் என்று ஜம்மு கஷ்மீர் மாநிலபிஜேபிசெய்தித் தொடர்பாளர் ஒய்வு பெற்றபிரிகேடியர் அனில் குப்தாவேண்டுகோள் விடுத்துள்ளார் கஷ்மீர் மக்களைபற்றிகவலைப்படாமல் தங்களின் சுயநலத்துக்காகபல்வேறுவதந்திகளை அதிகாரதரகர்கள் பரப்பிவிடுவதுகவலையளிக்கிறதுஎன்றுஅவர் ஜம்மு வில் வெளியிட்டஅறிக்கையில் தெரிவித்துள்ளார்

அதில் மாற்றம் இருக்காதுஎன்றும் அந்தஅறிக்கையில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்

மின்சாரம் எரிபொருள் வழங்க முடியாதநிலையில் பாகிஸ்தான் உள்ளதூஎன்றும் அதன் பிரச்சாரத்தைநம்பவேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார் பாகிஸ்தானைபொறுத்தவரைதுப்பாக்கியும் மரணங்களும் அழிவும் தான் அதற்குதெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னையில் உள்ளரானுவ அதிகாரிகள் பயிற்சிநிறுவனத்தில் இளம் தலைவர்கள் பயிற்சித் திட்டத்தை இந்தியராணுவதலைமைதளபதிஜென்ரல் பிபின் ராவத் இன்றுதொடங்கிவைத்தார்

இந்தநிகழ்ச்சியின்போதுபேசியஜென்ரல் ராவத்

உரியதடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுஎன்றார்

கேரளா திரிபுரா மாநிலசட்டப்பேரவைகளில் தவாஒருதொகுதிக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்றுநடைபெற்றுவருகிறது

உத்தரப்பிரதேசத்தின் ஹமீர்பூர்

அமைதியாகநடப்பதற்குதேவையானபாதுகாப்பு வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகசட்டீஸ்கர் தலைமைதேர்தல் அதிகாரிகூறியிருக்கிறார்

கொலைவழக்கில் தண்டனைபெற்றபிஜேபிசட்டமன்றஉறுப்பினர் பதவி இழந்ததால் ஹமீர்பூர் தொகுதியில் தேர்தல் நடக்கிறது கேரளாவில் காங்கிரஸ் எம் தலைவர் கேஎம் மாணி மறைவையடுத்து பாலாதொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது

மாநிலகூடுதல் தலைமைதேர்தல் அதிகாரிடாக்டர் இந்தர்ஜீத் இதனைதெரிவித்தார்